மத்திய அரசின் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு செய்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல் வேறுபாடுகளை மறந்து மக்கள் நலனுக்காக பாடுபட வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டு மக்கள் அனைவரும் எளிமையாக வாழ விரும்பினால்தான் ஊழலை ஒழிக்க முடியும் என தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் உரிய கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் பி வி சிந்து முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ள சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு நடத்தியுள்ளார் இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது பத்து கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தரமான அதிநவீன சுகாதார சேவைகள் கிடைக்கச் செய்யும் வகையில் இந்த காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது

மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான பயிற்சி வகுப்பை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் நலனுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றார் புதிய உறுப்பினர்கள் விதிமுறைகளை முறையாக பின்பற்றி கிடைக்கும் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் திரு வெங்கப்ய நாயுடு வேண்டுகோள் விடுத்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் நடைபெறும் ஊடுருவல் முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தானில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை பொருட்படுத்தாமல் எல்லைப் பகுதியில் நடைபெறும் ஊடுருவல்கள் தடுத்து நிறுத்தப்படும் என்றார் பாதுகாப்புத் துறையின் தொழில்நுட்பத் தேவைகளை பூர்த்தி செய்ய தொடங்கிடு இந்தியா திட்டத்தின் கீழ் சென்சார் கருவி பொருத்தப்பட்ட ஆயுதங்கள் பீரங்கிகள் உள்ளிட்டவற்றை தயாரிக்க தளியார் துறையினர் முன்வர வேண்டும் எனவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டார்

சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்காண்டுகளில் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்திய திட்டங்கள் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இதுவரை எந்த ஆட்சியிலும் செயல்படுத்தப்பட்டதில்லை என்றார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏழை எளியோர் விவசாயிகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் பாடுபட்டு வருவதாகவும் நலனுக்காக திரு பாஸ்வான் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தினந்தோறும் இருபது மணிநேரம் பணியாற்றி வருவதாகவும் அவருக்கு எதிராக இதுவரை எந்தவித குற்றச்சாட்டும் எழவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அரசியல் நிலைத் தன்மையை ஏற்படுத்த முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன்சிங் தலைமையிலான அரசு சிறப்பாக பாடுபட்டதாக முன்னாள் குடியரசு தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி கூறியுள்ளார் புகுதில்லியில் நிகம்ச்சியில் நேற்று நடைபெற்ற திரு மன்மோகன்சிங்குக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கிப் பேசிய அவர் நிதித்துறை செயல்பாடுகளில் இந்தியா சர்வதேச நம்பகத் தன்மையை இழந்திருந்த நிலையில் மத்திய நிதியமைச்சராக அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்தவர் திரு மன்மோகன்சிங் என்றார் ஆனால் திரு மன்மோகன்சிங்கின் திறமை மற்றும் கடின உழைப்பு காரணமாக நாட்டின் பொருளாதாரத்தை அவர் வளர்ச்சிப் பாதையை நோக்கி அழைத்து சென்றதாகவும் திரு பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார் தகவல் அறியும் உரிமைச் சுட்டம் உணவு பாதுகாப்பு சுட்டம் போன்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த சட்டங்கள் மன்மோகன்சிங் ஆட்சிக்காலத்தில்தான் நிறைவேற்றப்பட்டதாகவும் திரு பிரணாப் முகர்ஜி கூறினார் கவனத்தை திசை திருப்பக் கூடிய சம்பவங்களுக்கு ஆளாகாமல் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு குறிக்கோளை நோக்கி செயல்பட வேண்டும் என இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளை உச்சநீதிமன்றத் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் தேசிய சுட்டப் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் சுட்ட வல்லுநர்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்கி அதன் பாதுகாவலராக திகழ வேண்டும் என்றார் சிறந்த வழக்கறிஞர்கள் சேவை மனப்பான்மை உடையவர்களாக பணியாற்ற வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி கேட்டுக் கொண்டார் நாட்டு மக்கள் அனைவரும் எளிமையாக வாழ விரும்பினால்தான் ஊழலை முற்றிலும் ஒழிக்க தமிழக முடியும் என்று ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று ஐக்கிய எழுத்தாளர் சங்க நிகழ்ச்சியில் பேசிய அவர் எளிமையான வாழ்க்கையும் உயரிய சிந்தனையும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்றார் அனைத்துத் தரப்பினரும் வாழ்க்கையில் மனநிறைவு அடைய வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகள் முதல் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வரை மருத்துவர்கள் செவிலியர்கள் போதுமான அளவுக்கு நியமிக்கப்பட்டு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

எம் ஆர் ஐ ஸ்கேன் உள்ளிட்ட அதி நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் கரூர் மாவட்டம் நெரூர் உன்னியூர் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியும் சுற்றுச்சாலை அமைக்கும் பணியும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக மக்களவை துணைத் தலைவர் திரு தப்பிதுரை தெரிவித்துள்ளார் இம்மாவட்டத்தில் உள்ள நெரூர் வடபாகம் ஊராட்சிப் பகுதிகளில் பொது மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களை தேடி அரசு என்ற உன்னத நோக்குடன் அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று கோரிக்கை மனுக்கள் பெற்று உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதாகக் கூறினார் மாணவர்கள் தங்களது திறமையை வளர்த்துக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சென்னை வானொலி செய்திப்பிரிவு இயக்குநர் திரு பழனிச்சாமி கேட்டுக் கொண்டுள்ளார் தஞ்சை சாஸ்த்ரா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே பேசிய அவர் மாணவர்கள் தங்களது பெற்றோரை மதித்து வாழ்ந்தால் உயரிய பதவிகளை அடைய முடியும் என்று கூறினார் மாணவர்கள் நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கி கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதுடன் தங்களது குறிக்கோளை அடைய கடுமையாக பாடுபட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஆசிரியர் படிப்பு படிக்கும் மாணவர்கள் வருங்கால இளைஞர்களை உருவாக்கும் சக்தி கொண்டவர்கள் என்பதால் அவர்கள் பிறருக்கு முன் உதாரணமாகத் திகழ வேண்டும் எனவும் திரு பழனிச்சாமி கேட்டுக் கொண்டார் மத்திய அரசின் ஸ்வஸ்திய சுரக்ஷா எனப்படும் கர்ப்பினிப் பெண்கள் பாதுகாப்புத் திட்டம் கரூர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது கர்ப்பிணிகளுக்கான அனைத்து விதமான மருத்துவப் பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுவதால் ஏழை எளிய மக்கள் மிகுந்த பயனடைவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடைத்தாள் மறுமதிப்பீட்டில் நடைபெற்றுள்ள ஊழல் அதிர்ச்சி அளிப்பதாகக் கூறியுள்ளார் எனவே ஆளுநர் பல்கலைக்கழகங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு ஊழல் புகார்கள் மீது உரிய விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார் இருவரிச்செய்திகள் பிரிட்டனில் வசிக்கும் இந்திய வம்சாவளி சிறுவன் ஷ்ரேயாஸ் ராயல் செஸ் விளையாட்டுப் போட்டியில் சிறந்து விளங்குவதால் அவர் தொடர்ந்து அந்நாட்டிலேயே தங்க அனுமதிக்க வேண்டும் என இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஜம்முவில் முன்னாள் முதலமைச்சர் திரு பரூக் அப்துல்லா வீட்டின் மீது தாக்குதல் நடத்த முயன்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடிமராமத்துப் பணிகளை தமிழக அரசின் பேரிடர் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜேந்திர ரத்னு ஆய்வு செய்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதி விஜயா கே தஹில் ரமணி நியமிக்கப்பட்டுள்ளார்

இறுதிப் போட்டியில் அவர் ஸ்பெயினின் கரோலினா மரீனை எதிர்கொள்கிறார்